பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார்

இன்று கலந்துரையாடுகிறார்

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

கிரிக்கெட் போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நதிகள் இணைப்புத் திட்டத்தை விரைந்து செயல்படுத்துமாறு தமிழக முதலமுச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார் சென்னை இந்திய தொழில்நட்பக் கழக பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புதுதில்லி திரும்பும் முன்பாக விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்த முதலமைச்சர் கோரிக்கை மலு ஒன்றை அளித்தார் அதில் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு இறுதி செய்து நிறைவேற்றுவதன் மூலமாக தமிழகத்தின் குடிநீர்த் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு நிதி உதவி செய்வதுடன் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் நாமக்கல் நீலகிரி மாவட்டங்களில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

கல்வி மருத்துவம் ஆன்மீகம் மூலமாக காஞ்சிபுரம் சங்கரமடம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ஆற்றி வரும் சேவை மிகுந்த பாராட்டுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தையடுத்து ஏனாத்துர் கோனேரிக்குப்பத்தில் சங்கரா பல்நோக்கு மருத்துவமனைய திறந்து வைத்து சிறந்த மருத்துவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவைகள் முழுமையாக கிடைக்கச் செய்ய ஏதுவாக சங்கரமடம் சார்பில் மருத்துவக் கல்லூரி ஒன்றை தொடங்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டார் பிரதமரின் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தால் செயல்படுத்தப்படும் துணைக்கோள் நகர திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

இன்று நடைபெறும் வேட்பு மலுக்கள் பரிசீலனையைத் தொடர்ந்து நாளை மறுதினம் வரை வேட்பு மனுக்களை திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் அன்றைய தினம் மாலையிலேயே வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும்

விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முத்தமிழ்ச்செல்வனை அறிமுகப்படுத்தும் கூட்டம் விக்கிரவாண்டியில் நேற்று நடைபெற்றது அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் திரு திரு வேலுமணி உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் மற்றும் பாமக தலைவர் திரு ஜி கே மணி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனிடையே கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றிக்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டுமென கேட்டுக் கொண்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கான புதிய செல்போன் செயலியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசின் மாபெரும் காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் தொடங்கப்பட்டு ஒராண்டு நிறைவு பெறுவதைக் குறிக்கும் வகையில் தேசிய ககாதார ஆணையம் இரண்டுநாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இதன் ஒருபகுதியாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆரோக்கியா மான்தன் நிறைவு நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை வகித்து ஆயுஷ்மாள் பாரத் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் ஆயுஷ்மான் பாரத் ஒராண்டு நிறைவு அஞ்சல்தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிட உள்ளார் இந்தியாவில் புதிய தொழில் நிறுவனங்களைத் தொடங்குவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் நேற்று நடைபெற்ற இந்தியா ஹேக்கத்தான் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய தொழில் தொடங்குவதில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிங்கப்பூர் கல்வித்துறை அமைச்சர் திரு ஓங் யே குங் இந்தியா சிங்கப்பூர் இடையே வலுவான பொருளாதார உறவுகள் நீடிப்பதாகக் கூறினார் சிங்கப்பூரில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் பல்லாயிரக்கணக்கான இந்தியத் தொழிலாளர்கள் தங்களது நாட்டில் சிறப்பாகப் பணியாற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் இருநாடுகளிடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை கட்டிக்காட்டிய சிங்கப்பூர் அமைச்சர் இந்திய ரூபே கார்டுகளை சிங்கப்பூரில் பயன்படுத்துவதற்கான நடைமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் மேலும் இந்திய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் சிங்கப்பூர் இந்தியாவுடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த

மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் செயல்படும் மேரிகோம் மண்டல குத்துச்சண்டை அறக்கட்டளையைச் சேர்ந்த இளம் வீரர் வீராங்கனைகளுடன் புதுதில்லியில் நேற்று அவர் கலந்துரையாடினார் இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தை வெகுவாகப் புகழ்ந்துரைத்த அவர் மேரிகோம் பி வி சிந்து சாய்னா நேவால் மற்றும் தீபா கர்மாக்கர் போன்ற முன்னணி வீராங்கனைகள் இளைய தலைமுறையினரை குறிப்பாக குழந்தைகளிடம் விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் விளையாட்டு ஆர்வத்தை அடிமட்ட அளவிலிருந்து ஏற்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்திய திரு வெங்கய்ய நாயுடு இந்தியாவை விளையாட்டுத் துறையில் தலைசிறந்த மாற்றத் தேவையான வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் அப்ரன்டஸ் எனப்படும் தொழில் பழகுநர் பயிற்சி மேற்கொள்வோருக்கு குறைந்தபட்ச உதவித் தொகை வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று திறன் மேம்பாடு தொடர்பான மாநில அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர் தொழில் பழகுநர்களின் தகுதி அடிப்படையில் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை உதவித் தொகை வழங்கப்படும் என்றார் இருவரிச்செய்திகள் இந்தோனேஷியாவில் ஊழல் ஒழிப்பு அமைப்பின் அதிகாரத்தைக் கட்டுப்படுத்துவதற்கான சுட்டத்திருத்ததை எதிர்த்து தலைநகர்ஜகார்த்தாவில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இவங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் திரு கோத்தபய ராஜபக்சே வுக்கு எதிரான குடியுரிமை வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணை ஒடிஷா மாநிலம் சந்திப்பூர் கடற்பகுதியில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது உலக ரத்ததான தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தமிழக அரசின் பொது ககாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் குழந்தைவேலு கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் நான்காவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது இந்தப் போட்டி இரவு ஏழுமணிக்குத் தொடங்குகிறது தோஹாவில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டியெறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் பத்தாவது ஆசியன் ஏஜ் சாம்பியன் பட்டத்திற்கான நீச்சல் போட்டியில் இந்தியாவின் வில்சன் சிங் மற்றும் சதீஷ்குமார் பிரஜாபதி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர்